தொடர்பான வழக்கில் முக்கிய குற்றவாளி நீரவ் மோடி லண்டனில் கைது செய்யப்பட்டுள்ளார்

கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளார்

பாதிப்பை ஏற்படுத்தியதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார்

பிரதமர் அலுவலகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது பரப்புரைக்காக பயன்படுத்துவதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்

தலைவர் செல்வி மாயாவதி அறிவித்துள்ளார்

அமலாக்கத்துறை இயக்குநரகம் பதிவு செய்த பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் நீரவ் மோடியை இந்தியா கொண்டுவரவேண்டும் என்ற கோரிக்கையை லண்டன் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவரை கைதுசெய்யுமாறு உத்தரவிட்டது

கோவாவில் புதிய முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது

காங்கிரஸ் கட்சி வாரிசு அரசியலை உருவாக்கி நாட்டின் முக்கிய அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார் தமது வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள திரு மோடி நாடாளுமன்றம் ஊடகம் பாதுகாப்புத்துறை நீதிமன்றம் உள்ளிட்ட அரசியல் சாசன அமைப்புகள் அனைத்திலும் காங்கிரஸ் கட்சி தலையிட்டதாகவும் பேச்சு சுதந்திரத்தை பறித்தாகவும் குறிப்பிட்டுள்ளார்

தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள பாதுகாப்பு தொழிலாளர்களிடையே தொலைபேசி வாயிலாக உரையாடிய பிரதமர் கடந்த சில மாதங்களில் பாதுகாப்பு தொழிலாளர்கள் தொடர்பாக சில தவறான தகவல்களை வேண்டுமென்றே சிலர் பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் பிரதமர் அலுவலகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது பரப்புரைக்காக பயன்படுத்துவதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் மாணவர்களிடையே உரையாடிய திரு ராகுல்காந்தி இதை தெரிவித்தார் இதில் பங்கேற்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கபில்சிபல் காங்கிரஸ் வாரிசு அரசியலில் ஈடுபடுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறும் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்தார் மக்கள் பிரச்சினை விவசாயம் வேலைவாய்ப்பின்மை போன்றவற்றில் அவர் அக்கறை காட்டவேண்டும் என்றும் திரு கபில்சிபல் கூறினார் திவாலான தனியார் நிறுவனங்களை ஈர்ப்பதற்கு பாரத ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட பொதுத்துறை வங்கிகளை தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு பயன்படுத்துவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது

திவாலான தனியார் நிறுவனங்களை மீட்பதற்கான தொகுப்பு திட்டத்தை மக்களின் வரிப்பணத்தில் மத்திய அரசு அறிவித்துள்ளது என்றும் ஆனால் கடன் சுமையில் உள்ள விவசாயிகளை மீட்பதற்கு எந்தவொரு திட்டத்தையும் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு கொண்டுவரவில்லை என்றும் கூறினார் மக்களவைத்தேர்தலுக்கு இரண்டு சிறப்பு செலவின பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது சைலேந்திர கண்டா மகாராஷ்டிர மாநிலத்திற்கும் மது மகாஜன் தமிழ்நாட்டிற்கும் சிறப்பு செலவின பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தேரதல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு பார்வையாளர்களும் வருமானவரித்துறையின் புலனாய்வு பிரிவில் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

பகுஜன் சமாஜ்கட்சித்தலைவர் செல்வி மாயாவதி வரும் மக்களவைத்தேர்தலில் போட்டியிடப்போவதில்லை என்று அறிவித்துள்ளார் லக்னோவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையை கருத்தில்கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் தமது கட்சி சமாஜ்வாதி ராஷ்ட்ரீய லோக்தள் ஆகியவற்றுடன் இணைந்து வலுவான ஒரு கூட்டணியை அமைத்திருப்பதாகவும் அதிகஇடங்களில் தங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் தன்னுடைய வெற்றியை விட தமது கூட்டணியின் வெற்றி முக்கியமானது என்றும் தேவை ஏற்பட்டால் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பின்னர் தாம் முடிவெடுக்கவுள்ளதாகவும் செல்வி மாயாவதி தெரிவித்தார் பகுஜன் சமாஜ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான சந்திரபிரகாஷ் மிஸ்ரா மத்திய அமைச்சர்கள் ஜே நட்டா திருமதி ஸ்மிருதி இரானி ஆகியோர் முன்னிலையில் இன்று பிஜேபியில் சேர்ந்தார் சரக்கு மற்றும் சேவைவரி கவுன்சில் சிறந்ததொரு கூட்டாட்சி அமைப்பு என்றும் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் டிவிட்டரில் இதுதொடர்பாக அவர் விடுத்துள்ள காணொலி செய்தியில் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையே வரி தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளுக்கு சுமூகத்தீர்வுகாண இந்த அமைப்பு பெரிதும் உதவியுள்ளதாக தெரிவித்தார் ஜி எஸ் டி கவுன்சிலை முன்மாதிரியாகக் கொண்டு வேறு துறைகளிலும் இதேபோன்ற அமைப்பை கொண்டுவரலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வேளாண்மை ஊரக வளர்ச்சி சுகாதாரம் மற்றும் மருத்துவ துறைகளிலும் இதனை பின்பற்றலாம் என்றும் அமைச்சர் ஆலோசனை தெரிவித்துள்ளார்

மேற்குவங்கத்தில் அசன்சோல் தொகுதியில் கவுரங்கா சாட்டர்ஜியும் ஹவுராவில் சுமித்ரா அதிகாரியும் பன்குராவில் அமயபத்ராவும் போட்டியிடுகின்றனர்

வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படும் நேரங்களில் பிரச்சாரத்தை தவிர்க்குமாறு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ அரசியல் கட்சிகளை கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரச்சாரத்தின் போது உரிய குடிநீர் வசதி போன்றவை இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தேர்தலில் பண பலம் பயன்படுத்தப்படுவதை தடுக்க மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

தெற்காசிய கோப்பைக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது நேபாளத்தில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது

நாளை மறுநாள் நடைபெற உள்ள இறதி ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது